கல்வியளிப்போம் என்ற திட்டத்தின் விரிவாக்கத்தினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் தொடங்கி வைக்கிறார்

நான்காவது நாளாக இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு எதிராக புதிய வழக்கு ஒன்றை சிபிஐ பதிவு செய்துள்ளது

நடத்திய தாக்குதலில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்தனர்

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் மகளிரின் சாதனைகளை அதிகரிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாகக் கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் மகளிர் அதிகாரம் பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் மகளிர் சக்தி மூலம் புதிய இந்தியாவை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மகளிரின் சாதனைகளைக் கண்டு நாம் அனைவரும் பெருமிதம் கொள்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற நிலைக்கு நாடு மாறியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்நாளையொட்டி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கல்வியளிப்போம் என்ற திட்டத்தின் விரிவாக்கத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாவட்டங்களுக்கான விருதுகளையும் பிரதமர் வழங்க உள்ளார்

இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது

சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதில்லியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் வழங்குகிறார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வானொலிக்கு எமது செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டியளித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி மகளிரின் சக்தி நாள்தோறும் கொண்டாடப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்னைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன இன்று காலை அவை கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் திரிணாமூல் காங்கிர்ஸ் உறுப்பினர்கள் வங்கி முறைகேடு தொடர்பாக பிரச்னையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் அப்போது நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் குறை திரு அனந்த்குமார் இப்பிரச்னை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகத் தெரிவித்தார் இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த அக்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி அஇடஅதிமுக உறுப்பினர்களும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கு தேசும் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்

கோஹிமாவில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சார்யா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர் நாடாளுமன்ற வளாகத்தில் அஇஅதிமுக தெலுங்குதேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்கள் இந்தப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திரப்பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

இந்த விருதினைப் பெறும் முதலாவது இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் காவல்துறை அலுவலகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்தனர் கந்தஹார் மாகாணத்திற்கு உட்பட்ட மாவட்ட காவல் தலைமையகத்தில் நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்தத் தாக்குதலில் ஈடுபட்ட நான்கு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு இந்த தாலிபான் பொறுப்பேற்றுள்ளது வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு எதிராக சிபிஐ புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது

மோடிக்கு எதிராக சிபிஐ பதிவு செய்துள்ள நீரவ் இரண்டாவது வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் உள்ள திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் இயக்குநர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்தார்

கண்டி மாவட்டத்தில் சிறபான்மையினருக்குச் சொந்தமான வர்த்தக நிறுவனங்கள் சில தீ வைத்து கொளுத்தப்பட்டன ஊரடங்கு உத்தரவை மீறி அந்த மாவட்டத்தில் வன்முறைச் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன பொது மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது கண்டி மாவட்டத்தில் வன்முறை வெடித்ததையடுத்து கடந்த செவ்வாய்க்கிழம் இலங்கையில் அவசரநிலை பிரகடனப்படுத்தப்பட்டது வன்முறையைக் கட்டுப்படுத்த தவறிவிட்டதால் இலங்கை பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர் தமிழ் தேசிய கூட்டணியும் வன்முறையைக் கட்டுப்படுத்த அரசு தவறி விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது தொலைத்தொடர்பு துறையில் முதலீடுகளை அதிகரிக்க இரண்டு முக்கிய அம்சங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் அமைச்சரவையிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலக முடிவு செய்துள்ளது அக்கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு அசோக் கஜபதி ராஜு மற்றும் திரு ஒய் எஸ் சவுத்ரி ஆகிய இருவரையும் பதவி விவகுமாறு கட்சியின் தலைவரும் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் நலன்கள் புறக்கணிக்கப்படுவதால் வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்திருப்பதாகக் கூறினார் அமைச்சரவையிலிருந்து விலகினாலும் மத்திய அரசுக்கு தெலுங்கு தேசும் கட்சியின் ஆதரவு தொடரும் என்று அவர் தெரிவித்தார் அமைச்சர்கள் பதவி விலகுவது முதல் கட்டம்தான் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் முனனதாக புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சிறப்பு அந்தஸ்த்துக்கு நிகராள சலுகைகளையும் நிதி உதவியையும் பிரதேசத்திற்கு வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் தெலங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டப் பின்னர் ஆந்திரப் பிரதேசும் நிதி சிக்கலில் உள்ளதை மத்திய அரசு உணர்ந்துள்ளதாகவும் மாநிலம் பிரிக்கப்பட்ட போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார்

டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேச்சுக்களுக்கு பேசிய அவர் இந்த அனுஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான உரிய நடவடிக்கைகளை வடகொரியா மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் விளையாட்டுச்செய்திகள் மெக்ஸிகோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் பதக்கப் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறது இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது